கலந்துரையாடும் நிகழ்ச்சி இந்தஆண்டுகாணொலிகாட்சிவாயிலாகநடைபெறும் என்றபிரதமர் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

என்றுஅக்கட்சியின் தலைவா் திரு மு க ஸ்டாலின் நம்பிக்கைதெரிவித்துள்ளாா்

தேர்வைசட்டப்பேரவைதேர்தலுக்குமுன்பாகநடத்துவதுகுறித்துஅரசுஆலோசித்துவருவதாகஅமைச்சர் திருசெங்கோட்டையன் கூறியுள்ளார்

நவோமிஒசாகாஆகியோர் தகுதிபெற்றுள்ளனர்

சமூக வலைதளத்தில் இக்கருத்தைபதிவு செய்துள்ளஅவர் உலகம் முழுவதிலுமிருந்துமாணவர்கள் இதில் பங்கேற்கலாம் என்றார் எவ்விதமனஅழுத்தமும் இன்றிமகிழ்ச்சியுடன் தேர்வுகளைஎதிர் கொள்வதற்குஏதுவாக இந்தநிகழ்ச்சியில் பங்கேற்குமாறும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார்

கோவிட் தடுப்பூசிசெலுத்தும் பணியில் அண்டைநாடுகள் ஒற்றுமைஉணர்வைதொடர்ந்தபின்பற்றவேண்டும் எனவும் திருநரேந்திரமோடிகேட்டுக்கொண்டார் நாட்டின் பறந்துவிரிந்தமற்றும் வலிமையானசுகாதாரசேவையில் ஏற்பட்டுள்ளமுன்னேற்றங்கள் உலகில் கிடைக்கும் மிகச்சிறந்தசேவைகளில் ஒன்றாகஉருவெடுத்துள்ளதுஎனமத்தியசுகாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர் ஷர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

மருத்துவசுற்றுவாவில் முன்னணிநாடாக இந்தியாஉருவெடுத்துள்ளதுஎன்றும் அவர் குறிப்பிட்டார் கோவிட் தொற்றுபாதிப்பைகட்டுப்படுத்தஅரசுமேற்கொண்டமுயற்சிகள் காரணமாக இத்தொற்றுக்குஎதிராகஉலகின் மிகப்பெரியதடுப்பூசி இயக்கத்தைதொடங்கி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அகில இந்தியவானொலியின் தேசியசெய்திப் பிரிவு முதன்மைதலைமை இயக்குநராகதிருஎன் வேனுதர் ரெட்டி இன்றபொறுப்பேற்றுக் கொண்டார் இதவரை இப்பதவியில் இருந்ததிருஜெய்தீப் பட்நாகர் பத்திரிகைதகவல் அலுவலகமுதன்மைதலைமை இயக்குநராகநியமிக்கப்பட்டுள்ளார் வருகிறஒன்றாம் தேதிஅவர் தமது புதியபொறுப்பைஏற்கஉள்ளார்

திருநெல்வேலிமாவட்டத்திற்குஉட்பட்டபல்வேறபகுதிகளில் இன்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுஅவர் பேசினார்

இருப்பினும் தமிழகஅரசு மக்கள் நலனுக்கானதிட்டங்களைநிறைவேற்றவில்லைஎனதிமுகதலைவா் திரு மு க ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டுவருவதாகதிருளடப்பாடிபழனிசாமிகுறைகூறினார் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்திசெய்யும் வகையில் திமுகஅரசுதமிழகத்தில் எற்படும் என்றுஅக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் நம்பிக்கைதெரிவித்துள்ளார் தேனிமாவட்டத்தில் கேர்கல் பிரச்சாரநிகழ்ச்சியில் பேசியஅவர் இம்மாவட்டத்தில் இருந்துசட்டப்பேரவைக்குதேர்ந்தெடுக்கப்பட்டதுணைமுதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தொகுதிவளர்ச்சிக்கும் இந்தமாவட்டத்திற்கும் எந்தநலத்திட்டத்தையும் செயல்படுத்தவில்லைஎன்றார்

ஈரோடுமாவட்டம் கோபிச்செட்டிபாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் பள்ளிக்கு வராதமானவர்கள் பெற்றோர் அனுமதியுடன் தேர்வு எழுதலாம் என்றார்

மூன்றுபிரிவுகளாகஅமைக்கப்படும் பிரிவில் இந்த பூங்காவின் முதல் நவீனபண்ணைமுறைகளைவிவசாயிகளுக்குவிளக்கிகூறும் வகையில் கறவைமாட்டுப்பண்ணைஅமைக்கப்பட்டுவருவதாகஅமைச்சர் கூறினார்

இந்தியா இயக்கத்தைஅடிப்படையாகக் கொண்டுதாக்கல் செய்யப்பட்டமத்தியபட்ஜெட்டில் சுயசாா்பு புதுமைகண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சிபணிகளுக்குகூடுதல் நிதிஒதுக்கீடுசெய்யப்பட்டுள்ளது இது வரவேற்கத்தக்கதுஎன்றுஅறிவியல் அறிஞரும் கல்வியாளருமானடாக்டர் சிவக்குமார் தெரிவித்தார்

விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியஒபன் டென்னிஸ் இறுதிப் போட்டிக்குஆடவர் பிரிவில் செர்பியாவின் நோவோக் ஜோகோவிச் மகளிர் பிரிவில் ஜெனிஃபர் பிராடி ஜப்பானின் நவோமிஒசாகாஆகியோர் தகுதிபெற்றுள்ளனர் ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டிக்கானவீரர்கள் ஏலம் சென்னையில் நடைபெற்றுவருகிறது